வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண் துறை சீர்திருத்தங்களால் விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மன் கீ பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் புதிய சீர்திருத்தங்கள் மூலம் விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி இருப்பதாக கூறினார் மகாராஷ்ட்ர மாநிலத்தைச் சேர்ந்த மக்காச் சோள விவசாயி ஜிதேந்திர போயிஜியின் மகசூலுக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முகமது அஸ்லாம் வாட்ஸ்அப் மூலம் விவசாயிகள் இடையே விழிப்புணர்வை பரப்பி வருவதும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வீரேந்திர யாதவ் ஆஸ்திரேலியாவில் இருந்து சொந்த ஊர் திரும்பி வயல் வெளியில் பயிர் எச்சங்கள் எரிக்கப்படும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வருவதும் புதிய சீர்திருத்தங்களால் வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு சான்றாகும் என்று பிரதமர் கூறினார் இளைஞர்கள் அண்டையில் உள்ள கிராமங்களுக்கு அடிக்கடி சென்று வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்து கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நெருக்கடியான காலகட்டங்களில் பிரச்சனைகளை சமாளிக்க நவீன தொழில்நுட்பங்களை போலவே பாரம்பரிய கலாச்சாரமும் மக்களுக்கு பேருதவி புரிவதாக திருநரேந்திர மோடி கூறினார் இதை கருத்தில் கொண்டே நாட்டில் பல்வேறு அருங்காட்சியகங்கள் மற்றும் நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார் அஜந்தா குகை ஓவியங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு வருவதையும் ஷில்லாங் பகுதியில் உள்ள செர்ரி மலர் தோட்டங்களின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவலாகி வருவதையும் சுட்டிக் காட்டிய அவர் தொழில்நுட்பங்கள் மூலமாக பாரம்பரியத்தை பேணிக் காக்க முடியும் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் என்றார் சில நாட்களுக்கு முன்னர் உலக பாரம்பரிய வார கொண்டாட்டங்களில் கொரோனா நிலவரங்களையும் மீறி புதுமையான முறைகளில் மக்கள் பங்கேற்றது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் கொரோனா போன்ற பெருந்தொற்று பிரச்சனைகளை சமாளிப்பதில் ஆன்மீகம் எந்த அளவிற்கு உதவும் என்பது குறித்து உலக நாடுகள் தற்போது மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக திருநரேந்திர மோடி கூறினார் தமிழகத்தின் கோவை நகரில் வேதாந்தம் பயின்ற பிரேசில் இளைஞர் ஜோனாஸ் மாசேட்டி தற்போது சொந்த நாட்டில் வேதாந்தப் பள்ளி நடத்தி வருவதும் நியுசிலாந்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் கௌரவ் ஷர்மா சமஸ்கிருத மொழியில் பதவிப் பிரமாணம் எடுத்து கொண்டதும் இந்தியாவிற்கு பெருமை என்று அவர் குறிப்பிட்டார்

கனடா அரசு உட்பட இதை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாகவும் அவர் கூறினார் இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட இத்தகைய விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களை மீட்கும் முயற்சிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார்

நாட்டில் உள்ள பறவை ஆர்வலர் சங்கங்களின் செயல்பாடுகளில் மக்கள் நேரடி ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி சுட்டிக் காட்டினார் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் பூகம்பத்தால் இடிந்து விழுந்த லாக்பத் சாகிப் குருத்வாரா மிகுந்த கவனத்துடன் பாரம்பரியம் மாறாமல் புதுப்பிக்கப்பட்டதை யுனெஸ்கோ விருது வழங்கி பாராட்டி இருப்பதாகவும் பாகிஸ்தான் பகுதியில் உள்ள கர்த்தார்பூர் சாகிப் குருத்வாராவிற்கு கடந்த ஆண்டு நெடும்பாதை அமைக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார்

உள்ளுர் உற்பத்தி பொருட்களுக்கு குரல் கொடுக்கும் இயக்கம் தற்போது வலுவடைந்து வரும் வேளையில் அரவிந்தரின் சுதேசிக் கொள்கை சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இளம் தலைமுறையினரின் அறிவுக்கு மட்டுமின்றி மனதுக்கும் இதயத்திற்கும் பயிற்சி அளிப்பதாக கல்வி அமைய வேண்டும் என்பதே அரவிந்தரின் எண்ணம் என்றும் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் நாடு இதை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பள்ளிகள் முதல் தொழில்நுட்ப கழகங்கள் வரை பழைய மாணவர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனங்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதை பிரதமர் பாராட்டினார் கல்வி நிறுவனங்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இடையிலான பிணைப்புகள் மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

கொரோனா பொது முடக்க தளர்வுகளை தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி குறித்து நாடு தற்போது விவாதித்து வருவதாக மன் கீ பாத் உரையில் பிரதமர் கூறினார் ஆயினும் கொரோனா விஷயத்தில் அலட்சியம் பெரிய ஆபத்து என்பதால் பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டம் தொடர வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

சம்பந்தபட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே வங்க கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண் துறை சீர்திருத்தங்களால் விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா விஷயத்தில் அலட்சியம் பெரிய பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டம் தொடர வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா அல்லாத நோயாளிகளுக்கான சிகிச்சை வசதிகளை மீண்டும் தொடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்